தமது வெளிநாட்டு அரசுமுறைப்பயணம் வெற்றிகரமாக அமைந்தது எனவும் இதுபோன்ற பயணங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் விக்ரம் லேண்டர் கருவி தரையிறக்க திட்டமிட்ட இடத்திற்கு அருகிலேயே சாய்ந்த நிலையில் இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தண்ணீரை பாதுகாக்க உலக அளவிலான செயல் திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தில்லி அருகே உள்ள நொய்டாவில் நிலங்கள் பாலைவனமாதலைத் தடுப்பது தொடர்பான ஐநா மாநாட்டில் பேசிய அவர் நிலங்கள் பாழடைவதைத் தடுக்க ஒருமுறை மட்டும் உபயோகிக்கக் கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டியது அவசியம் என்றார் மேலும் பருவநிலை மாற்றம்

ஐஸ்லாந்து நாட்டைச் சேர்ந்த அனல் மின்சாரத்துறை வல்லுநர்கள் இந்தியாவின் மாற்றத்தில் பங்கேற்க வேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் தமது மூன்றுநாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக ஐஸ்லாந்து சென்ற அவர் இந்திய சமூகத்தினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார் சர்வதேச யோகா தினத்தில் பெரும் உற்சாகத்துடன் பங்கேற்றதன் மூலம் ஐஸ்வாந்து நாட்டில் யோகா பயிற்சியை பெருமளவு மேற்கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகக் கூறினார் ஐஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி மொழி ஒரு பாடமாக சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலம் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பு அதிகரிக்கும் என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் விரும்பாது என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த பிரான்ஸ் நாடாளுமன்றத் தூதுக் குழுவினர் இடையே பேசிய அவர் அண்டை நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடனும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணவே இந்தியா விரும்புகிறது என்றார் உலகில் அமைதியும் நல்லிணக்கமும் மேம்பட இந்தியாவும் பிரான்ஸும் மேலும் அதிக நெருக்கத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் திரு வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார் ஆசியான் நாடுகள் அவற்றுடன் வர்த்தகத் தொடர்பு வைத்துள்ள நாடுகளின் கூட்டமைப்பான மண்டல விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பில் இடம் பெறுவதில் இந்தியாவுக்கு தயக்கம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்தியா சிங்கப்பூர் வர்த்தக மற்றும் புதுமை மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் சீனாவின் தற்காப்புக் கொள்கை காரணமாக இந்தியா சீனா இடையேயான வர்த்தகப் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதே இதற்குக் காரணம் என்றார்

மலேரியா காய்ச்சலை நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிப்பதே மத்திய அரசின் முக்கிய பணிகளில் ஒன்றாக உள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புனேயில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசநோய் தொழுநோய் மூளைக்காய்ச்சல் மற்றும் காலா அஸார் எனப்படும் கருங்காய்ச்சல் போன்ற நோய்களையும் ஒழிக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றார் டெங்கு கா ய்ச்சலுக்கான தடுப்பூசியை தயாரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் எபோலா போன்ற தொற்றுநோய்கள் பரவுவதைத் தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் முழுவதும் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாடு பன்மொழி செல்போன் செயலி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா புதுதில்லியில் நேற்று இதனைத் தொடங்கி வைத்தார்

மேலும் விவசாயிகள் தங்களது விளைபொருள் கழிவுகளை தீயிட்டுக் கொளுத்துவதை கைவிடுவது குறித்து கருத்து தெரிவிக்குமாறும் அமைச்சர் திரு ரூபாலா கேட்டுக் கொண்டுள்ளார் மஹாராஷ்ட்ரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற உள்ள சுட்டப்பேரவைத் தேர்தல் முடியும் வரை தங்களது தேசியக் கட்சி அந்தஸ்தை பறிக்கக் கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளன கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தக் கட்சிகள் போதிய அளவுக்கு வாக்குகள் பெறாததையடுத்து இவற்றின் தேசிய அந்தஸ்தை ஏன் ரத்து செய்யக் கூடாது என கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள இக்கட்சிகள் தாங்கள் தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் கட்சிகள் என்பதோடு கடந்த ஒரு தேர்தல் முடிவை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு எந்த முடிவும் மேற்கொள்ளக் கூடாது என வலியுறுத்தியுள்ளன தமது அரசுமுறை வெளிநாட்டுப் பயணம் வெற்றியடைந்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் இதுபோன்ற வெளிநாட்டுப் பயணங்கள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக

சந்திரயான் இரண்டு விண்கலத்துடன் அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் கருவி சந்திரனின் மேற்பரப்பில் சாய்ந்த நிலையில் இருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்தக்கருவியை தரையிறக்க திட்டமிட்ட இடத்திற்கு அருகிலேயே தரைப் பரப்பில் மோதியதன் காரணமாக இது சாய்ந்து கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் லேண்டர் கருவி சேதமடையவில்லை எனவும் அதனுடனான தொடர்பை மீண்டும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடி பணியாளர்களின் பணிச்சுமையைக் குறைக்கும் நோக்கில் பதிவேடுகள் பராமரிப்பதற்கு பதிலாக அலைபேசி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

இலங்கையில் அதிபர் திரு சிறிசேனாவுக்கும் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் இடையிலான பனிப்போரின் உச்சகட்டமாக வேளாண் அமைச்சக கட்டட முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி அந்நாட்டின் அதிபர் விசாரணை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது உலகளவில் நடப்பாண்டின் முதல் அரையாண்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஐநா உலக சுற்றுலா அமைப்பு தெரிவித்துள்ளது

ரயில்வேத் துறையால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடத்தலாம் என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கணினி ஆசிரியர்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பயன்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்களை நவீன முறையில் தொற்று நீக்குதல் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

திருச்சி தஞ்சை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் உள்ளாட்சித் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்த கட்டமைப்பு ஆய்வுக்கூட்டம் திருச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி முன்னிலையில் நடைபெற்றது